சந்தேகத்தின்பேரில் பொது மக்களால் நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

தோவலும் இரண்டு நாள் பயணமாக இன்று ஜம்மு கஷ்மீர் செல்கின்றனர்

தில்லியில் துணை நிலை ஆளுநரின் அதிகார வரம்பு தொடர்பான வழக்கு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

பெற்றுள்ளன

வன்முறையை ஒடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட வளர்ச்சி பகுதிகளில் திட்டங்கள் அவர் விரைவுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்

மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களும் தீவிரவாதத்திற்கு எதிரான கடும் நடவடிக்கைகளுமே இதற்கு காரணம் என்று பிரதமர் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் சந்தேகத்தின்பேரில் பொது மக்களால் நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அண்மையில் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற இதுபோன்ற சம்பவங்கள் தொடா்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் திரு ஏ எம் கன்வில்கர் திரு டி ஒய் சந்திரஞட் ஆகியோர் அடங்கிய அம்வு சுட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க முடியாது என்று கூறியது இது தொடர்பாக விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் வாட்ஸ் அப் மூலம் வதந்திகள் மற்றும் வன்முறையை தூண்டும் வகையிலான திட்ட மிட்ட பொய் தகவல்கள் பரவுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்த நிறுவனத்தை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விஷயத்தில் தமது பொறுப்பை அந்த நிறுவனம் தட்டிக் கழிக்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது நல்ல தொழில்நுட்பங்கள் சில சமயம் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அதனால் வள்முறை ஏற்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதபோன்ற தவறான தகவல்களால் வன்முறை ஏற்பட்டு பலர் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அசாம் மகாராஷ்டிரா கர்நாடக திரிபுரா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வதந்திகள் பரவியதால் அண்மையில் சிலர் கொல்லப்பட்டு இருப்பது ஆழ்ந்த அவருத்தத்திற்கு உரியது என்றும் தகவல்தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய உள்துறைஅமைன் திரு ராஜ்நாத் சிங்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகா் திரு அஜித் தோவலும் இன்று ஜம்மு கஷ்மீர் செல்கின்றனர் இரண்டு நாள் பயணமாக அந்த மாநிலத்திற்கு செல்லும் அவர்கள் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர் ஆளுநர் ஆட்சி நடைபெற்று வரும் கஷ்மீரில் ஆளுநர் திரு என் என் ஒரா உடனும் உயர் அதிகாரிகளுடன் அவர்கள் ஆசோசனை நடத்த உள்ளனர் பொதுத்துறை வங்கிகள் மீதான தமது அதிகாரம் தொடர்பாக ரிச்வ் வங்கி தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயராக உள்ளது என்று நிதியமைச்சா் திரு பியூஸ்கோயல் கூறியுள்ளாா் மும்பையில் செய்தியளர்களிடம் பேசிய அவர் பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்குகளை குறைத்துக்கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை என்றா் போதுமான முதலீடுகளை செய்து அரசு துறை வங்கிகளின் செயல்பாடுகளை மத்திய அரசு மேம்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார் ஆதார் அடையாள அட்டையில் தற்போதுள்ள பாதுகாப்பு அம்சங்களே முறைகேடுகளை தடுக்க போதமானது என்று தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் கூறியுள்ளது அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹைதராபாத்தில் சிம் கார்டு விற்பனையாளர் ஒருவர் பிறரது ஆதார் எண்களை முறைகேடாக பயன்படுத்தி சிம் கார்டு விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவா் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் எண்ணை பயன்படுத்தும் போது சும்பந்தப்பட்டவர்களுக்கு இ மெயில் மூலமாகவோ அல்லது மற்றவகைகளிலோ அது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்படும் என்று தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது தில்லியில் துணை நிலை ஆளுநரின் அதிகார வரம்பு தொடர்பான வழக்கு மீது உக்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய தலைநகர் பகுதியான தில்லியின் நிர்வாக தலைவராக துணை நிலை ஆளுநரே இருக்க முடியும் என தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இதை எதிர்த்து தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது

பல்தால் செல்லும் பகுதியில் இந்த நிலச்சிவு ஏற்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களின் விவரம் இதுவரை தெரியவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்

நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இந்திய யாத்ரிகர்களை இந்திய தூதரகம் மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

விண்வெளி அறிவியலில் சிறந்து விளங்கும் குறிப்பிட்ட சில நாடுகள் பட்டியலில் இந்தியாவை இடம்பெற செய்துள்ள என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விஞ்ஞானிகளின் இந்த கண்டுபிடிப்பால் நாடு பெருமை அடைகிறது என்று பிரதம் தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்

வடகிழக்கு மாநிலங்கள் தொடர்பான செய்திகளுக்கு அகில இந்திய வானொலியும் துர்தர்ஷனும் மேலும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று பிரசாா் பாரதி தலைவா் திரு சூரிய பிரகாஷ் கூறியுள்ளாா் கவுகாத்தியில் பிரசார் பாரதி அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்தகொண்டு பேசிய அவர் தகவல் தொடர்பில் சமூக வளைதளங்கள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் இதன் மூலம் இளைஞர்களை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் உலக அளவில் இந்திய விமான போக்குவரத்து சந்தை வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்று சிவில் விமான போக்குவரத்து துறை துறைக்கான அமைச்சள் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார்

மகாராஷ்டிராவின் இரண்டாவது தலைநகரான நாக்பூரில் அந்த மாநில சுட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்த தொடர் இன்று தொடங்குகிறது

வாகனங்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் இறக்குமதி மீது அமெரிக்கா அதிக வரி விதித்துள்ளது தொடர்பான விவகாரம் கவலை அளிப்பதாக உலக வா்த்தக அமைப்பு கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு நாடுகள் தெரிவித்துள்ளன உலகக் கோப்பை கால்பந்து போட்டியின் காலியிறுதி குற்றுக்கு இங்கிலாந்தும் ஸ்வீடனும் தகுதி பெற்றுள்ளன மாஸ்கோவில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்தும் கொலம்பியாவும் மோதின

முன்னதாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற மற்றொரு காலியிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்விடனும் சுவிட்சர்லாந்தும் மோதின

பிரேசில் பெல்ஜியம் பிரான்ஸ் உருகுவே குரோஷியா மற்றும் ரஷ்ய அணிகள் ஏற்கனவே காலியிறுதிக்கு முன்னேறியுள்ளன காலியிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்கள் அனைத்தும் நிறைவடைந்து விட்ட நிலையில் காலியிறுதி சுற்று நாளை மறுநாள் தொடங்குகிறது